பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது

எதிர்க்கட்சி தலைவர்களில் பலர் பிரதமர் பதவிக்கு ஆசைப்படுவதாக பிரதமரும் பிஜேபி தலைவர்களில் ஒருவருமான திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

தேர்தல் வாக்குறுதி அடிப்படையில் கரும்பு விவசாயிகளுக்கு நிலுவைத் தொகையை பெற்றுத்தர பிரதமர் திரு நரேந்திர மோடி நடவடிக்கை எடுக்கவில்லை என்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார்

வங்கக் கடலில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இன்று உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் துணை தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் கூறியுள்ளார்

அணியை வென்றது

தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் தலைவர்கள் தங்களது அணிக்கு ஆதரவு திரட்டும் நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் வாரணாசி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை வேட்புமனு தாக்கல் செய்யவுள்ளார் எதிர்க்கட்சி தலைவர்களில் பலர் பிரதமர் பதவிக்கு ஆசைப்படுவதாக பிரதமரும் பிஜேபி தலைவர்களில் ஒருவருமான திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் மேற்குவங்கம் ஜார்க்கண்ட் உத்தரபிரதேசம் ஆகிய மாநிலங்களில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் உரையாற்றிய அவர் மக்களவைத் தொகுதியில் இருக்கும் சட்டப்பேரவை தொகுதிகளைக்கூட வெல்ல முடியாதவர்கள் பிரதமர் பதவிக்கு கனவு காண்பது வேடிக்கையாக உள்ளது என்றார் தேர்தலில் தோல்வி கிடைப்பது உறுதி என்பதால் எதிர்க்கட்சிகள் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள்மீதும் தேர்தல் நடைமுறைகள்மீதும் குறை கூறுவதாகவும் பிரதமர் குற்றம் சாட்டினார் பல்வேறு தருணங்களில் தாம் மேற்கொண்ட வெளிநாட்டு சுற்றுப் பயணங்களால் உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவுக்கு வலிமையான அங்கீகாரம் கிடைத்துள்ளதாகவும் திரு மோடி கூறினார் கடந்த மக்களவைத் தேர்தலின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி அளித்த வாக்குறுதியின்படி கரும்பு விவசாயிகளுக்கு நிலுவைத் தொகையை பெற்றுத்தரவில்லை என்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் உத்தரபிரதேச மாநிலம் லக்கீம்பூரில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் பிரதமர் அளித்த எந்தவொரு வாக்குறுதியையும் கடந்த ஐந்தாண்டுகளில் நிறைவேற்றவில்லை என்றார்

உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் மீதான பாலியல் புகாரின் பின்னணி குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது

மனுக்கள் பரிசீலனை செவ்வாய்கிழமை நடைபெறும் மூன்றாம் நாளான நேற்று அரவக்குறிச்சி தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு செந்தில்பாலாஜி மனு தாக்கல் செய்தார் ஒட்டப்பிடாரம் தொகுதியில் இரண்டு சுயேட்சை வேட்பாளர்கள் மனுத் தாக்கல் செய்தனர் திருப்பரங்குன்றம் சூலூர் ஒட்டப்பிடாரம் அரவக்குறிச்சி ஆகிய நான்கு தொகுதிகளிலும் மனுக்களை விலக்கிக்கொள்ள அடுத்த மாதம் இரண்டாம் தேதி கடைசி நாளாகும் அன்றைய தினமே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் வாக்கு எண்ணும் மையங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யுமாறு மாவட்ட தேர்தல் அதிகாரிகளை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த மையங்களில் மேற்கொள்ள வேண்டிய அடிப்படை வசதிகள் குறித்து சென்னை தலைமைச்செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக நேற்று மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் ஊடக மையம் பொது தகவல் அறைகள் அமைக்கவும் தீயணைப்பு வசதி தடையில்லா மின்சாரத்திற்கான ஜெனரேட்டர் வசதி ஆகியவற்றுக்கு ஏற்பாடு செய்யவும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார் அரியலூர் மாவட்டம் உடையார் பாளையம் வட்டத்திற்குட்பட்ட தா பழுர் மதுரா பாலசுந்தரம் கிராமத்தைச் சேர்ந்த திருமதி முத்துப்பிரியா என்பவரின் இரட்டைக் குழந்தைகள் வடகிழக்குப் பருவமழையின்போது குளிர் தாங்காமல் உயிரிழந்த சம்பவம் அறிந்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துள்ளார் இந்த குழந்தைகளின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் பொதுநிவாரண நிதியிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார் திருநெல்வேலி அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரியில் இந்த ஆண்டு முதல் முதுநிலை பட்டப்படிப்பு தொடங்கப்படவுள்ளதாக தமிழ்நாடு கால்நடை மருத்துவப் பல்கலைக் கழக துணைவேந்தர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் ராமையன்பட்டியில் உள்ள அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் ஆண்டுவிழாவில் நேற்று கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் இதனை அவர் தெரிவித்தார்

இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் அவர் கூறினார் இலங்கையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ந்த குண்டுவெடிப்புச் சம்பவத்தை அடுத்து அந்நாட்டின் காவல்துறை தலைவர் மற்றும் பாதுகாப்புத்துறை செயலர் ஆகியோர் பதவிவிலக கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது

ஒழித்துக்கட்டப்படுவார்கள் என்று இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார்

இந்நிலையில் நேற்று கூடிய இலங்கை நாடாளுமன்றம் தீவிரவாதத்திற்கு எதிராக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள பாதுகாப்புப் படையினருக்கு கூடுதல் அதிகாரம் வழங்க ஒப்புதல் அளித்தது குண்டுவெடிப்புச் சம்பவத்தை நிகழ்த்திய தற்கொலைப்படை தீவிரவாதிகள் ஒன்பது பேரில் எட்டு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு

வங்கக் கடலில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இன்று உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் துணை தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் கூறியுள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றார்

ரஷ்ப அதிபர் விளாடிமிர் புட்டின் வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் இடையிலான சந்திப்பு துறைமுக நகரமான விளாடிவாஸ்டாக்கில் இன்று நடைபெறுகிறது நியூஸிலாந்தில் மசூதி மீது நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு பதிஷடயாக இலங்கை குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக கூறப்படுவதில் உண்மையில்லை என்று நியூஸிலாந்து பிரதமர் திரு

கச்சா எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்கும் திட்டம் ஏதுமில்லை என்று சவுதி அரேபியா அறிவித்துள்ளது மும்பை தாக்குதல் சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்ட தீவிரவாதி ஜாகீர் ரெஹ்மான் லக்வி நேற்று ஜம்மு கஷ்மீர் மாநிலம் பாரமுல்லா மாவட்டத்தில் கைது செய்யப்பட்டார்

டிக் டாக் நிறுவனம் அளித்த உறுதிமொழியை ஏற்று அந்த செயலி மீதான தடையுத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது

இன்றிரவு எட்டு மணிக்கு கொல்கத்தாவில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கொல்கத்தா ராஜஸ்தான் அணிகள் மோதுகின்றன கத்தார் தலைநகர் தோஹாவில் நடைபெற்றுவரும் ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்திய வீராங்கனை பி

இந்தப் போட்டியின் கடைசி நாளான நேற்று

ஆடவர்

தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார்

தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்த்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்

இதனால் இந்தியாவுக்கு பதக்கம் கிடைப்பது உறுதியாகியுள்ளது ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று ஒரு வெள்ளி மற்றும் ஒரு வெண்கலப் பதக்கங்களை வென்றது